மக்களவை தேர்தலில் பெருந்திரளாக வாக்களிக்க மக்கள் முன்வரவேண்டும் என்று குடியரசு துணைதலைவர் திரு வெங்கையாநாயுடு வலியுறுத்தியுள்ளார்

சமூக வலைதளங்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை முறையாக பின்பற்றி தேர்தல் ஆணையத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கவேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா கூறியுள்ளார்

போட்டியில் இன்று பிற்பகல் நடப்பு சாம்பியன் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது

நடுநிலை ஊடகங்கள் மக்களுக்கு தகவல்கள் வழங்குவதை உறுதி செய்யும் என்று எடுத்துரைத்த அவர் செய்திகளின் உண்மை தன்மைக்கு கவனம் அளிக்கப்பட்டு கருத்துக்களை பயமின்றி வெளிப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார்

வரும் மக்களவை தேர்தலில் மக்கள் பெருந்திரளாக வாக்களிக்க முன்வரவேண்டும் என்று வலியுறுத்திய அவர் வாக்களிப்பது நமது உரிமை மட்டுமல்லாமல் நமது கடமையும் கூட என்று எடுத்துரைத்தார்

சுனில் அரோரா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தனித்தன்மை வாய்ந்தவை என்றும் அனைத்து அரசியல் கட்சிகள் பின்பற்றும் வரலாற்று ஆவணம் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா எடுத்துரைத்தார் புதுதில்லியில் இன்று பல்வேறு ஊடகங்களுடனும் இணையதளம் மற்றும் மொபைல் செல்போன் கழகங்கத்துடனான தேர்தல் உ ஆணையத்தின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் தேர்தல் அலுவலா்களுடனும் கலந்தாலோசித்து ஒருமித்த கருத்து எட்டப்பட்ட பின்னா்தான் தேர்தல்விதிகள் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் மக்களவை தேர்தல் விதிமுறைகள் முழுவீச்சில் பின்பற்றப்பட்டு வரும் நிலையில் சமுகஊடக அமைப்புகளும் இவற்றை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய தேர்தல் ஆணையர் திரு அசோக் லாவாசா சமூக ஊடகங்கள் தங்களது பொறுப்பை உணர்ந்து சமூக வலைதளங்களை முறைகேடாக பயன்படுத்தாமல் சமூக பொறுப்புணர்வோடு செயலாற்றவேண்டும் என்று வலியுறுத்தினார் தேர்தல் ஆணையர் திரு சுஷில் சந்திரா பேசுகையில் நியாயமான நேர்மையான தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற தேர்தல் நோக்கத்திற்கு சமூக வலைதளங்கள் ஆக்கபூர்வமான ஒத்துழைப்பு வழங்கவேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

சேலத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் சரவணனை இன்று வாக்காளர்களுக்கு அறிமுகம் செய்து பேசிய அவர் தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி அமைத்திருப்பதாக குறிப்பிட்டார் இந்தியாவில் நிலையான ஆட்சி அமைய எந்த கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர்களுக்கு தெரியும் என்றும் அவர் கூறினார்

அஇஅதிமுக கூட்டணி வெற்றிபெற்ற பின்னர் காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் மேலும் சேலத்தில் ராணுவ தளவாட உதிரி பாக தொழிற்சாலை உருவாக்க வலியுறுத்தப்படும் என்றார் வரும் மக்களவை தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி இமாலய வெற்றிபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் ஸ்டாவின் திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சிறுகுறு விவசாயிகளுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து விவசாய கடன்களும் ரத்து செய்யப்ப்படும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் திருவாரூரில் இன்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் அங்கு போட்டியிடும் திமுக வேட்பாளர் கலைவாணனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்

திமுக தலைமையிலான கூட்டணி கொள்கை அடிப்படையில் அமைந்துள்ளதாக கூறிய அவர் ஊழலைபற்றி பேசும் மத்தியஅரசு தமிழக அரசின்மீது தெரிவிக்கப்பட்ட ஊழல் புகாருக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் தங்கமணி அஇஅதிமுக தனது தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கு செயல்படுத்தக்கூடிய நலத்திட்டங்களை மட்டுமே வெளியிட்டிருப்பதாக கட்சியின் அமைப்பு செயலரும் மின்துறை அமைச்சருமான திரு பி தங்கமணி தெரிவித்திருக்கிறார் நாமக்கல்லில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் காளியப்பனுக்கு ஆதரவு திரட்டிய அவர் நாட்டின் பிரதமராக மீண்டும் நரேந்திரமோடி வரவேண்டும் என்பதற்காக தேர்தல் பணிகளை அஇஅதிமுக கூட்டணி முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார் மக்களவை தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அஇஅதிமுக வெற்றிபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ரங்கசாமி புதுச்சேரி மாநிலத்திற்கு தனி மாநில அந்தஸ்து வழங்கவேண்டும் என்று வலியுறுத்தப்படும் என்று என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார் திருச்செந்தூரில் இன்று செய்திளார்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் அஇஅதிமுக் பாஜக கூட்டணி வலுவான கூட்டணியாக உள்ளதால் மிகப்பெரிய வெற்றிபெறும் என்றார் புதுச்சேரியில் வேட்பாளர் பெயர் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

சிவகங்கை மக்களவை தொகுதியில் தேர்தல் தொடர்பான செலவு கணக்கை கண்காணிக்க சத்யபிரகாஷ் ஆர் சிங் விவேக் பி உமாப் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருப்பதாக ஆட்சித்தலைவர் திரு ஜெயகாந்தன் தெரிவித்துள்ளார்